வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார்

பணியமர்த்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

கோல் கணக்கில் வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அசோசெம் அமைப்பின் நிறுவன வார விழாவையொட்டி காணொலி காட்சி மூலம் சிறப்புரையாற்றிய அவர் வேளாண்மை பாதுகாப்பு விண்வெளி எரிசக்தி கட்டுமானம் போக்குவரத்து போன்ற துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக குறிப்பிட்ட தொகையை நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நாள்காவது தொழில் புரட்சியை நோக்கி உலகம் வேகமாக முன்னேறி வருவதூக குறிப்பிட்ட அவர் புதிய தொழில்நுட்பம் என்ற வடிவில் சவால்கள் வரும் என்று கூறினார் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வரும் ஆண்டுகளில் தங்களது சக்தியை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார் புத்தாக்கம் மற்றும் புதிய தொழில் நிறுவளங்களை தொடங்குவதில் இந்திய இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக அவர் கூறினார் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் முதலீட்ட பெறுவதில் ஒட்டுமொத்த உலகமே சவாலை சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவுக்கு அந்நிய நேரடி முதலீடு பெருமளவு கிடைத்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகமே நம்பிக்கை வைத்திருப்பது இதன்மூவம் தெளிவாவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

மேற்குவங்கத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் மித்ளாபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார் மாநிலத்தில் உள்ள மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக அவர் கூறினார் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியின் ஊழலை மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் அறிந்துள்ளதாகவும் இதன் காரணமாக ஒவ்வொரு தலைவர்களாக கட்சியை விட்டு வெளியேறிவருவதாக அவர் குறிப்பிட்டார்

உள்ளிட்ட வரும் நாட்களில் மேலும் பல்வேறு தலைவர்களும் ஆர்வலர்களும் பிஜேபியில் இணைவார்கள் என்று திரு அமித் ஷா கூறினார்

அப்போது இந்தியாவில் பெருந்தொற்று பரவல் இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக கூறினார் உயிரிழப்பு வீதம் உலகிலேயே இந்தியாவில்தான் மிகவும் குறைந்த அளவாக ஒன்று புள்ளி நான்கு ஐந்த சதவீதம் என்ற அடிப்படையில் இருப்பதாக அவர் கூறினார் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்ட போதிலும் விரிவாள பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் மூலம் தொற்றுப்பரவல் அதிகரிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இந்தக் கூட்டத்தில் விளக்கூளித்த நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் திரு வினோத்பால் இந்தியாவில் ஆறுவகையான தடுப்பூசிகள் பரிசோதனையில் இருப்பதாக கூறினார்

எத்தனால் உற்பத்தியை பெருமளவுக்கு மேற்கொள்வது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவும் என மத்திய சாவைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாவைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் நாட்டில் அதிக அளவில் கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகா இதற்கான முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதோடு மட்டுமன்றி நாட்டின் எரிபொருள் தேவைகளை உள்நாட்டு உற்பத்தியின் மூலமே பூர்த்தி செய்ய வழிவகுக்கும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தேர்தல் நடத்தும் பணியில் நேரடியாக ஈடுபடும் அதிகாரிகளை அவர்களது சொந்த மாவட்டங்களில் பணியமர்த்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவறுத்தியுள்ளது அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு அசாம் கேரளா மேற்கு வங்கம் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் தேர்தல் பணிகளில் சரியாக ஈடுபடவில்லை என்றுக்கூறி அழங்கு நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்த அதிகாரிகளுக்கு எந்தவொரு தேர்தல் தொடர்பான பணிகளையும் ஒதுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வரும் ஆறு மாத காலத்தில் ஒய்வுபெறவுள்ள அதிகாரிக்கும் தேர்தல் தொடர்பான எந்தவொரு பணியும் வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதே நேரம் கடந்த மக்களவை தேர்தலின்போது தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்பேரில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்ய வேண்டியதில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியள் பிரதேசத்தில் எட்டாவது மற்றும் இறுதிகட்ட மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் அமைதியான முறையில் நிறைவடைந்தது

எட்டு கட்டங்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுதினம் எண்ணப்படுகின்றன மேட்டுர் அணையின் உபரிநீரை வறண்ட ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டம் பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எட்டிகுட்டைமேடு பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை அவர் திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்சுங்கோடு பகுதியிலிருந்து சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் வழியாக ஒமலூர் வரை நான்குவழி சாலை அமைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறினார்

கர்நாடகாவில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் ஒன்றாம் தேதி தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திரு எடியூரப்பா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது வகுப்புகளில் நேரில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களது பெற்றோரின் ஒப்புதல் கடிதத்தை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆர் எஸ் எஸ் முன்னோடியும் மூத்த பத்திரிகையாளருமான எம் ஜி வைத்யா நூக்புரில் உள்ள மருத்துவமனையில் காலமானார்

அவரது இறுதிச்சடங்கு நிகழ்ச்சி இன்று காலை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வைத்யாவின் மறைவுக்கு டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு பல ஆண்டுகளாக பெரும் பங்களிப்பை வைத்யா வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிஜேபியை வலுப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நீண்டநேரம் காத்திருப்பதைத் தவிர்க்க பாஸ்டேக் நடைமுறை பெரிதம் உதவிகரமாக உள்ளது என்று மத்திய சாலைப் போக்குவரத்தத்துறை செயலாளர் திரு சஞ்ஜீன் ரஞ்சன் கூறியுள்ளார்

துருக்கியில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர்

ஆக்சிஜன் சிலிண்டரில் ஏற்பட்ட வெடிவிபத்தால் இந்த சம்பவம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகுளக்கு மாற்றப்பட்டனர் இங்கிலாந்தில் கோவிட் பரவல் காரணமாக கடும் கட்டுப்பாடுகளை பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார் இங்கிலாந்தில் கடந்த இரண்டு வாரங்களில் பரவல் விகிதம் அதிகரித்துள்ளது இதையடுத்து கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வழங்கப்பட்ட தளர்வுகள் திரும்பப பெறப்பட்டுள்ளன பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பணிகளுக்காக வெளியில் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடுகள் நேற்று இரவு அமலுக்கு வந்துள்ளது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி கோவா அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஹைதராபாத் அணி மும்பை அணினயயும் கேரளா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன ஒரே அணிக்காக அதிக கோல்கள் அடித்தவர் என்ற சாதனையை அர்ஜெண்டினாவைச் சேர்ந்த நட்சத்திர கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சமன் செய்துள்ளார்